என்றும் நிதிநிலவரம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

செஷல்ஸ் நாட்டின் கடலோர கண்காணிப்பிற்காக இரண்டாவது டார்னியர் விமானத்தை அற்நாட்டு அதிபரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சள் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று வழங்கினாா்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் இன்று விருதுகளை வழங்கினார்

மாநிலங்களை கலந்தாவோசித்து ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகே அணை பாதுகாப்பு சுட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என்று தமிழக சுட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியுள்ளது

இன்று நான்கு போட்டிகள் நடைபெற உள்ளன முதலீட்டை ஈள்ப்பதில் இந்தியா இன்று உலகளவில் தலைசிறந்த நாடாக திகழ்கிறது என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் மும்பையில் இன்று அவர் ஆசிய கட்டமைப்பு வசதி முதலீட்டு வங்கியின் மூன்றாவது ஆண்டு கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய போது இந்த கருத்தை வெளியிட்டார் வளர்ச்சி விரிவான பொருளாதார ஸ்திரத்தன்ம அரசியல் நிலைப்பாடு ஆதரவான சட்டங்கள் உள்நாட்டு சந்தை திறன்மிக்க தொழிலாளர்கள் சிறந்த கட்டமைப்பு தங்கள் முதவீட்டுக்கு பாதுகாப்பு ஆகியவற்றையே முதலீட்டாளா்கள் எதிா்பாா்க்கிறாா்கள் என்றாா் அவா் இந்த ஒவ்வொரு அம்சத்திலும் இந்தியா முன்னோடி நாடாக விளங்குகிறது என்று குறிப்பிட்ட பிரதம் ஆபத்து குறைந்த அரசியல் பொருளாதாரம் தொழில்களுக்கு உதவும் எளிமையான விதிகள் சீர்திருத்தங்கள் போன்றவற்றில் இந்தியா சிறந்த விளங்குகிறது என்பதே இதற்கு காரணம் என்றார் இந்தியாவின் நிதி நிலவரம் சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் இந்த நிதிநிலைப்பாட்டை தொடர்ந்து உறுதியாக வைத்துக்கொள்ள இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் கூறினார்

நமது கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆதார வளத்தை கண்டறிவது ஒரு சவால் என்று குறிப்பிட்ட பிரதமா் இதில் வங்கிகள் பிரதான பாத்திரம் வகிக்க முடியும் என்றாா் இந்த ஆண்டு கூட்டத்தின் மத்திய கருத்து கட்டுமான வசதிக்கு நிதி திரட்டுதல் புதுமை படைப்புகளும் ஒத்துழைப்பும் என்பதாகும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் தொழில் அதிபர்கள் மற்றும் வர்த்தகப் பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார் பொருளாதார வளர்ச்சி கட்டமைப்பு அபிவிருத்தி இதற்கான கொள்கைகள் முதலீடு புதுமை படைப்பு மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் ஆகியவை இந்த விவாதத்தில் இடம் பெறுகின்றன

முன்னதாக மும்பை வந்த பிரதமா் திரு நரேந்திரமோடியை மகராஷ்டிரா ஆளுநா் திரு வித்பாசாகா் ராவ் முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் மாநில பிஜேபி தலைவா் ராவ் ஷாகேப் ஆகியோா் வரவேற்றார்கள்

நேற்று நடந்த பேச்சுவார்த்தையின்போது பிரதமர் திரு மோடி இந்த விமானத்தின் மாதிரியை செஷல்ஸ் அதிபரிடம் வழங்கியிருந்தார் செஷல்ஸ் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தியா இதனை வழங்கியுள்ளது ஏற்கனவே அந்த நாட்டின் கடலோர காவல்படைக்கு அதிவேக ரோந்து படகையும் டார்னியா விமானத்தையும் இரண்டு ஹெலிகாப்டர்களையும் இந்தியா வழங்கியுள்ளது இது மட்டுமின்றி செஷல்ஸ் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த பத்து கோடி டாலர் கடனுதவி அளிப்பதாகவும் இந்தியா அறிவித்திருக்கிறது இதன் மூலம் செஷல்ஸ் தீவு தனக்கு தேவையான ரானுவ தளவாடங்களையும் கடல் பாதுகாப்பு சாதனங்களையும் வாங்கிக் கொள்ள முடியும் செஷல்ஸ் நாட்டின் அசம்சன் தீவில் கடற்படை தளத்தை மேம்படுத்த கூட்டாக பணியாற்றுவது என்று இரு நாடுகளும் இசைவு தெரிவித்துள்ளன நாட்டின் ஜனநாயக பூர்வமான அமைப்புகளின் உரிமைகளை பறித்து பீதியை உருவாக்கிய அவசர நிலை ஒரு இருண்ட காலம்போன்றது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

மக்களின் உரிமை மட்டுமின்றி சிந்தனையாளர்கள் கலைஞர்கள் அனைவரின் உரிமைகளும் அரசியல் அதிகாரத்திற்காக நசுக்கப்பட்டது என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அவசர நிலையை எதிரத்து துணிவுடன் போராடி மக்களின் உரிமையை மீட்டெடுத்த மகளிர் ஆடவர் அனைவருக்கும் வீரவணக்கம் செலுத்துவதாகவும் கூறியிருக்கிறார் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளை எந்த சக்தியாலும் பறிக்க முடியாது என்று குறிப்பிட்டு இந்திய ஜனநாயகத்தின் சிறந்த பண்புகளை மேலும் வலுப்படுத்த மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்

காங்கிரஸ் ஆட்சி அவசர நிலையை திணித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்தது இதன் மூலம் வளரும் தலைமுறையினருக்கு தெரியவரும் என்று அவர் கூறினார் மாநிலங்களை கலந்தாலோசித்து ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகே அணை பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரக இயற்ற வேண்டும் என்று தமிழக சுட்டப்பேரவையில் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்த தீாமானம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது

மாநிலங்களை கலந்தாவோசித்து ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகே அணை பாதுகாப்பு சுட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என்றும் அதுவரை மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற எடுத்துள்ள நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்த தீர்மானம் திரு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மது மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பான சேவை புரிந்தோருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் இன்று விருதுகளை வழங்கினார் இன்று சுர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமாக கடைப்பிடிக்கப்படுவதையொட்டி நடந்த நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன

இதன் மூலம் சுமார் ஒரு வட்சம் பேர் ஆண்டுதோறும் பயன் பெற்று வருவதாகவும் அந்த குறிப்பு தெரிவித்துள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உதவிக்காக தனி இலவச தொலைபேசி எண் தொடங்கப்பட்டுள்ளது பதினொரு பொதுத்துறை வங்கிகளின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இன்று புதுதில்லியில் நாடாளுமன்ற நிதித்துறை நிலைக் குழு முன் இன்று ஆஜராகி தங்களது வங்கிகளின் வாராக் கடன் மோசடிகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளார்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு வீரப்பமொய்லி இந்த நிலைக் குழுவின் தலைவராக இருக்கிறார் நிலைக் குழுவை சந்திக்கும் வங்கிகளின் தலைமை அதிகாரிகள் ஐடிபிஐ வங்கி யுகோ வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா பேங்க் ஆப் இந்தியா இந்தியன் ஒவர்சீஸ் வங்கி தேனா வங்கி ஒரியண்டல் பேங்க் ஆப் காமர்ஸ் பேங்க் ஆப் மகாராஷ்டிரா யுனைடெட் பேங்கா ஆப் இந்தியா கார்ப்ரேஷன் வங்கி அலகாபாத் வங்கி ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் ஜாயித் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் வர்த்தகம் முதலீடுகள் பாதுகாப்பு இருநாட்டு மக்களிடையே தொடர்புகள் ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இந்த பேச்சுவார்த்தை குறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ள பிரதமர் திரு மோடி இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேக்க நடத்தியதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே சவுதி அரேபியாவின் ஆராம்கோ உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்களுடன் இந்திய நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் எண்ணெய் வளத்தை அந்தநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து கண்டுபிடித்து தோண்டி எடுப்பது குறித்து பேச்சு நடப்பதாக கூறினார்

குரூப் சி பிரிவில் ஒரே சமயத்தில் இரவு ஏழரை மணிக்கு சோச்சி நகரில் ஆஸ்திரேலியாவுடன் பெரு மோதுகிறது மாஸ்கோவில் நடக்கும் போட்டியில் டென்மார்க்கும் பிரான்சும் எதிர்கொள்கின்றன

இதில் பீட்டர்ஸ்பர்க்கில் நடக்கும் போட்டியில் நைஜீரியாவும் அர்ஜென்டினாவும் மோதுகின்றன